மணிப்பூர்

தமிழகம் மற்றும் கேரளத்திற்கு இஸ்ரோ மூலம் தினமும் ஒன்பதரை டன் ஆக்சிஜன் வழங்கப்படுவதாக அதன் தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலினும் புதுச்சேரி முதலமைச்சராக திரு ரெங்கசாமியும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர்

டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்று அதிகம் உள்ள மணிப்பூர் திரிபுரா சிக்கிம் மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் அம்மாநிலங்களில் உள்ள மருத்துவ வசதிகள் தடுப்பூசி திட்டத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கேட்டறிந்ததுடன் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார்

புதுதில்லியில் இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜூஜூ பல்வேறு கட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு இந்த இந்திய முறை மருந்துகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

இந்த மருந்துகள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதற்கும் இதன் விநியோகத்தை வெளிப்படை தன்மையுடம் மேற்கொள்வதற்கும் ஆயுஷ் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு கிரண் ரிஜூஜூ தெரிவித்தார்

ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் திரு

சிவனுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார் இக்கூட்டத்தில் பேசிய டாக்டர் கேசிவன் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இஸ்ரோ மூலம் தினமும் ஒன்பதரை டன் ஆக்ஸிஜன் வழங்கப்படுகிறது என்றார் பெங்களூரு ஷில்லாங் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா ஆகிய இடங்களில் ஏற்கெனவே இஸ்ரோ சார்பில் கோவிட் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டினார் இதுதவிர மேலும் சில கோவிட் சிகிச்சை மையங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக் கூறுகளை ஆராயுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

அவை இன்று காலை இந்தியா வந்தடைந்தன இது இருநாடுகளுக்கு இடையே நிலவும் நீண்ட கால நட்புணர்வை பிரதிபலிப்பதாக வெளியறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பஷி தெரிவித்துள்ளார்

பிரதுமர் திரு நரேந்திரமோடி நாளை நடைபெறும் ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் தலைவர்களின் கூட்டம் போர்ச்ககல் நாட்டின் பிரதமர் திரு அந்தோனியா கோஸ்டா தலைமையில் நடைபெறுகிறது ஐரோப்பிய யூளியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை வகிக்கும் அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியை இந்தக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார்

தமிழகத்தின் முதலமைச்சராக திரு முகஸ்டாலின் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

க ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சராக திரு திரு என் ரங்கசாமி ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் திரு மு க ஸ்டாலினுக்கு தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற அகில இந்திய என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமிக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பதவி ஏற்றதும் ஐந்து முக்கிய அரசாணைகளை பிறப்பித்தார்

மேலும் பணிபரியும் பெண்கள் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் உட்பட அனைத்து பெண்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமலும் பேருந்து பயண அட்டை இன்றியும் நாளை முதல் பயணம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களின் மருத்துவக் கட்டணத்தை தமிழக அரசே தனது காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஏற்கவும் திரு மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார்

இந்தத் துறைக்கு ஐ ஏ எஸ் அதிகாரி திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தலைமை வகிக்க உள்ளார்

இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு மா கப்பிரமணியன் திரு கே என் நேரு திரு பெரியகருப்பன் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் புதிய தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு சுகாதாரத்துறை முதன்மை சுயலர் திரு இராதாகிருஷ்ணன் காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக திரு வெ இறையன்பு நியமிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சரின் தனிச்செயலர்களாக நான்கு மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திரு உதயசந்திரன் முதல்வரின் முதன்மைச் செயலாளராகவும் டாக்டர் உமாநாத் திரு எம் எஸ் சண்முகம் திருமதி அனு ஜார்ஜ் ஆகியோர் முதலனமச்சரின் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள்

இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விடுத்துள்ள செய்தியில் அணியின் கேப்டனாக விராட் கோலி மற்றும் ரஹானே ரோகித் சர்மா குப்மன் கில் மயாங்க் அகர்வால் புஜரா ஹனுமன் விகாரி ரிஷப் பண்ட் அஸ்வின் ஜடேஜா அக்ஷார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் பும்ரா இசாந்த் சர்மா ஷமி முஹமது சிராஜ் ஷர்துல் தாகூர் உமேஷ் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்